மக்களவைத் தேர்தல் குறித்து ஆலோசிக்க பிஜேபி நாடாளுமன்றக் குழ் புதுதில்லியில் நேற்று கூடியது

அளிக்கவேண்டுமென இந்தியா வலியுறுத்தியுள்ளது

விரிவான செய்திகள் காஷ்மீர் சகோதரர்களை தாக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தர பிரதேச மாநிலம் கான்பூரில் நடந்த பொது கூட்டத்தில் பிரதூர் பேககையில் லக்னோவில் காஷ்மீரி வியாபாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் துரிதமான நடவடிக்கை எடுத்த திரு போகி ஆதித்யநாத் அரசுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

பயங்கரவாத முகாம்கள் மீதான இந்திய விமானப்படையின் தாக்குதல் குறித்து எதிர்கட்சிகள் சந்தேகம் எழுப்புவது பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார் மும்பை குண்டுவெடிப்புக்கு பின்பு தீவிரவாதிகளை ஆதரித்த பாகிஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் முந்தைய அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் உத்தரபிரதேசத்தில் பல்வேறு வளர்ச்சித்திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைத்தாா் பிஜேபி நாடாளுமன்றக் குழு ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது பிரதமர் திரு நரேந்திர மோடி பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்துகொண்டனர் மக்களவைத் தேர்தலுக்கு ஆயத்தமாவதுகுறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

வழக்கறிஞர்களுக்கு புதிய காப்பீடு திட்டம் தயாரிப்பதற்கு ஒரு குழுவை மத்திய அரசு அமைத்துள்ளது மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் இந்த ஐந்து உறுப்பினர் குழுவை அமைத்தள்ளார் சட்ட விவகாரங்களுக்கான செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழு நாடு முழுவதம் உள்ள வழக்கறிஞர்களுக்கு மருத்துவக் காப்பீடு மற்றும் பொது காப்பீடு திட்டங்களுக்கான வழிமுறைகள் குறித்து மூன்று மாதங்களில் பரிந்துரை செய்யும் என்று அரசு தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு மனன் மிஸ்ரா தலைமயில் வழக்கறிஞர் சங்க பிரதிநிதிகள் இம்மாத துவக்கத்தில் மத்திய சுட்ட அமைச்சரை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் விடுத்திருந்தனர் இதன் அடிப்படையில் வழக்கறிஞா்கள் காப்பீடுத் திட்டத்திற்கான குழு அமைக்கப்பட்டுள்ளது மேற்குவங்கத்தில் இரண்டு மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் வேட்டாளர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது இடது முன்னணி தலைவர் திரு பிமன் பாசு கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ராய்குன்ச் மற்றும் முர்ஷிதாபாத் மக்களவை தொகுதிகளின் தற்போதைய உறுப்பினர்கள் திரு முகமது சலீம் திரு படாருதோசா கான் ஆகியோர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்று தெரிவித்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வென்ற நான்கு தொகுதிகளில் இடதுசாரி சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படமாட்டா்கள் என்றும் அவர் தெரிவித்தாா் மார்க்சிஸ்ட் கட்சியின் மற்ற வேட்பாளர்கள் விரைவில் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார் லக்னோ மற்றும் காலியாபாத் மெட்ரோ ரயில் திட்டங்களையும் ஹிண்டன் விமானநிலைய முனையத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார் தில்வி மெட்ரோ ரயில் திட்டத்தில் தில்ஷாத் கார்டன் சாஹித் ஸ்தல் இடையே ரயில் சேவைய பிரதமர் தொடங்கி வைத்தார் தில்லி காஸியாபாத் மீரட் அதிவிரைவு ரயில் போக்குவரத்து திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார்

கோஸ்டாரிக்கா நாட்டிற்கு கற்றப்பயணம் மேற்கொண்ட குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு அந்நாட்டு அதிபர் திரு கர்லோஸ் அல்வராடோவை சந்தித்து பேசினார் பின்னர் அவர் கூறுகையில் புல்வாமா தாக்குதல் சும்பவம் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அனைத்து நாடுகளும் கூட்டாக செயல்படவேண்டியது அவசியம் என்று வலியுறுத்தினாா் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கோஸ்டாரிக்கா அதிபரிடம் தாம் விரிவாக விவாதித்ததாகவும் மற்றும் பல்வேறு துறைகளில் இருநாடுகளும் ஒத்துழைப்பது பற்றியும் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார்

இந்த குழுவினர் தமது விசாரணையை ஃபைசாபாதில் ஒரு வாரத்திற்குள் தொடங்க வேண்டுமென்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கு விசாரணையின் முன்னேற்றம் குறித்து நான்கு வாரத்திற்குள் மத்தியஸ்தர்கள் குழு உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை அளிக்க வேண்டுமென்றும் எட்டு வாரத்திற்குள் விசாரணையை முடிக்க வேண்டுமென்றும் உச்சநீதிமன்றம் தமது உத்தரவில் கூறியுள்ளது மத்தியஸ்தர்கள் குழுவினர் கூடுதலாக உறுப்பினர்களை குழுவில் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் இதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உச்சநீதிமன்றத்தின் உதவியை நாடலாம் என்றும் அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது விசாரணை ரகசியமாக நடத்தப்பட வேண்டுமௌ உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான விவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவிக்கக்கூடாது என்றும் ஆணையிட்டனர் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையில் ஐந்து நீதிபதிகளைக் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கில் தனது முடிவை பின்னர் அறிவிப்பதாக கடந்த புதன்கிழமை கூறியிருந்தது

துவாரகா நெடுஞ்சாலை மற்றும் தில்லி மும்பை நெடுஞ்சாலைகளை எட்டு வழிப்பாதையாக மாற்றும் திட்டங்களுக்கு நேற்று புதுதில்லியில் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த விழாவில் சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி குஷ்மா குவராஜ் மற்றும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ஆகியோர் கலந்தகொண்டு காணொலி காட்சி மூலம் ஜெய்ப்பூர் உட்புற சாலைத் திட்டத்தையும் தொடங்கி வைத்தனா் நிகழ்ச்சியில் ஹரியானா முதலமைச்சர் திரு மனோகர் லால் மத்திய அமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் ஆகியோரும் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் திரு ஜேட்லி பேசுகையில் இந்த புதிய சாலை திட்டங்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றார் இந்தியாவுக்கு அரசுமுறை பயணமாக வந்துள்ள அமெரிக்க ராணுவ தளபதி திரு ரேமண்ட் தாமஸ் நமது ராணுவ தளபதி திரு பிபின் ராவத்தை நேற்று சந்தித்து பேசினார் சிவதேச பயங்கரவாதத்தை ஒடுக்குவது மற்றம் பிராந்திய பாதுகாப்பு குறித்தம் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பது குறித்தும் இருவரும் விவாதித்தனா் இருதரப்பிலும் ரானுவ ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் அமெரிக்கா அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் தகவல் தொடர்பு இயக்குனர் பதவியிலிருந்து ஃபாக்ஸ் நியூஸ் முன்னாள் தலைமை நிர்வாகி பில் ஷைன் ராஜினாமா செய்துள்ளார் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் திருமதி சுரா சாண்டர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதைத் தெரிவித்குள்ளார் பில் ஷைன் ராஜினாமாவுக்கான காரணத்தை அவா் தெரிவிக்கவில்லை

பர்மிங்ஹாமில் நடைபெற்று வரும் இங்கிலாந்து பேட்மின்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் காலிறுதியில் இந்தியாவின் சாய்னா நேவால் மற்றும் கிடாம்பி ஸ்ரீகாந்த் தோல்வியுற்றனர்

ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது

ஆட்ட நாயகனாக கவாஜா தேர்வு செய்யப்பட்டாள்

நான்காவது ஒருநாள் போட்டி சண்டிகரில் நாளை நடைபெறவுள்ளது மகளிர் டுவென்டி டுவென்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அனிகளுக்கு இடையேயான மூன்றாவது போட்டி கவ்ஹாத்தியில் இன்று நடைபெறுகிறது